தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை விரைவில் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளா்

இத்தேர்தலில் அனைவரும் குறிப்பாக இளம் வாக்காளர்கள் பெருமளவில் வாக்களிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டர் மூலம் அறிவுறுத்தியுள்ளார்

தன்பத் மாவட்டம் பார்வாடாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி தன்பத் மாவட்டத்தில் பிஜேபி யின் வளர்ச்சி திட்டங்களை பாராட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சாந்தல் பர்கானா பகுதிகளில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார் பிரகலாத் ஜோஷி குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் வன்முறையை தூண்டுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது மக்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இப்பிரச்னையை எழுப்பிய மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அதிர் சௌத்ரி இம்மசோதா நிறைவேற்றப்பட்டதால் வடகிழக்கு மாநிலங்களில் வெடித்த வன்முறை குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி காங்கிரஸ்தான் வன்முறையை தூண்டுவதாகவும் அரசு இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் அமைச்சரின் இந்த கருத்தைக் கண்டித்து காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் திமுக இடதுசாரி உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர் ஆர் கே சிங் நாட்டில் மின்பற்றாக்குறை நெருக்கடி எதுவும் இல்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்திருக்கிறார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் மாநிலங்கள் தத்தம் தேவைகளுக்கு தத்தம் வள மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் அதே வேளையில் மத்திய தொகுப்பின் பங்களிப்பையும் பெறுவதாக குறிப்பிட்டார்

தாவர் சந்த் கெலாட் மாற்றுத் திறனாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்னைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய சமூகநீதி அதிகாரம் அளிப்புத்துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலாட் உறுதி அளித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்திற்குப் பின்னர் இதை தெரிவித்த அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில்வேயில் பணிகள் கொடர்பாக வழங்குவது ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் பேசியிருப்பதாக குறிப்பிட்டார் சில காரணங்களால் இப்பிரச்னை தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் இதுகுறித்து ரயில்வே அமைச்சரிடம் தாம் மேலும் பேச இருப்பதாகவும் கூறினார் புதுதில்லி மாண்டி ஹவுஸ் முன்பு ரயில்வே பணியிடங்களில் ஒதுக்கீடு கோரி ஏராளமான மாற்றுத் திறனாளிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சிர்புர்கர் தலைமையிலான குழுவில் முன்னாள் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ரேகா சொந்தர் முன்னாள் சிபிஐ இயக்குநர் டி ஆர் கார்த்திகேயன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் மேலும் அனைத்து ஊடக பிரிவுகளும் வன்புணர்வு கொலை சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கி விசாரணைக்கு நீதிமன்றம் உதவுமாறும் அறிவுறுத்தியுள்ளது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடமாடும் கடைகள் மூலம் வெங்காயம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

புதிய திட்டங்களுக்கான மத்தியஅரசின் கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தமிழக கேரள நதிநீர் தமிழக கேரள நதிநீர் பங்கீட்டுக் குழுக்களின் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் கே மணிவாசன் தலைமையிலான குழுவினரும் கேரள அரசின் சார்பில் நீர்வள ஆதாரத்துறை செயலாளர் டாக்டர் அசோக் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர்

டி ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் மேம்படுத்தப்படும் என்று மத்திய விளையாட்டு இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு உறுதி அளித்திருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்தார் முன்னதாக இது தொடர்பான கோரிக்கை மனுவை அமைச்சரிடம் திரு டி ஆர் பாலு புதுதில்லியில் வழங்கினார்

இருவரி அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் தா

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு